நாம் உறுதியுடன் செயல்பட் வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியறுத்தியுள்ளார்

ஆக உயர்ந்துள்ளது

முன்னிலையில் கையெழுத்தானது

மணிப்பூர் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டி அவர் உரையாற்றினார் நீர்வள இயக்கத்தை மக்கள் இயக்கமாக கொண்டு சென்றதன் மூலமாகவே இது மேலும் சாத்தியமானது என்றும் அவர் கூறினார் மணிப்பூரில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள குடிநீர் திட்டம் மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவுள்ளது என்றும் இது அம்மாநிலத் தலைநகர் இம்பால் மற்றும் அதனைச் கற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்தக் குடிநீர் திட்டத்தால் லட்சக்கணக்கான மக்களுக்கு நாள்தோறும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதோடு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

தனிநபர்களின் தகவல்களை பாதுகாக்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

செயற்கை நுண்ணறிவு சாதனங்கள் சமூகத்தில் மிகப் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார்

உலக முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் திட்டத்தையும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் காலியாக உள்ள திருவொற்றியூர் குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் அஸ்ஸாமில் சிப்சாஹர் மத்தியப் பிரதேசத்தில் அகர் உத்தரபிரதேசத்தில் புவான்சாஹ்ர் தண்ட்லா கேரளாவில் சவாரா ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது

மாநிலத்தில் தொழில் முதலீடுகளை ஈள்ப்பதற்காள வழிகாட்டு நிறுவனத்தின் இணையதள சேவையையும் முதலமைச்சா் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தாா் தமிழகத்தில் கூடுதல் தொழில் முதலீடுகளை ஈள்ப்பதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கூறியுள்ளார் கூகுள் நிறுவனத்தின் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

இதன்படி கலை அறிவியல் மற்றும் பலவகை தொழில்நுட்ப பட்டயப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கான நடப்பு ஆண்டிற்கான பருவத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் எம் சி ஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் நடப்பு பருவத்திற்கு மட்டும் தோவிலிருந்து விலக்கு அளித்து அடுத்த கல்வி ஆண்டிற்குச் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

இதனையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விடுத்துள்ள செய்தியில் மக்களை எளிதாக சென்றடையும் ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்று வாழ்த்தியுள்ளார் விடுதலைப் போராட்ட தலைவர்கள் லோக்மான்ய பாலகங்காதர திலகர் மற்றும் சந்திரசேகர் ஆஸாத் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இந்திய விடுதலைப் போராட்டத்திற்கு புதிய திசையை காட்டியவர் திலகர் என்று கூறியுள்ளார் துணிச்சல் தேசப்பற்று தியாகம் ஆகியவற்றுக்கு பெயர்பெற்ற சந்திரசேகர் ஆஸாத்துக்கும் அவரது பிறந்தநாளில் புகழஞ்சலி செலுத்துவதாக திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்